வலியுறுத்தி உள்ளார்

இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த இந்தியாவின் கண்டனம் அந்நாட்டு அரசிடம் வலியுறுத்தப் பட்டிருப்பதாக அமைச்சர் டாக்டர் எஸ்

குலாம்நபி ஆசாத் கோரிக்கை விடுத்திருக்கிறார்

வேளாண் சட்டங்களை தேர்வு குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பியிருந்தால் ஒரு சுமூக தீர்வு எட்டப்பட்டிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் குடியரசு தினத்தன்று செங்கோட்டையில் விவசாயிகளின் போராட்டத்தின் போது நேரிட்ட வன்முறை சம்பவங்களுக்கு கண்டனம் தெரிவித்த அவர் இதற்கு காரணமானவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டுமென்று வலியுறுத்தினார் ஊடகங்கள் மற்றும் குற்றமற்றவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் நடவடிக்கை எடுக்கக் கூடாது என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இச்சம்பவத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிதரூர் மற்றும் ஊடகங்கள் மீது வழக்குகள் சுமத்தியதற்கு குறித்து அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த விவாதத்தின் மீது பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் திரு நவநீத கிருஷ்ணன் தமிழகத்தில் மாணாக்கருக்கு கோவிட் சூழலில் டிஜிட்டல் கட்டமைப்புகள் வழங்கப்பட்டதாகக் குறிப்பிட்டார் இந்த விவாதத்தை துவக்கி வைத்து பேசிய பி ஜே பி உறுப்பினர் திரு புவனேஸ்வர் கலிதா விவசாயிகளுக்கான மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை எடுத்துரைத்தார் விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் குறித்து முறையான வழிகளில் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதி அளித்தார் வேளாண் பிரதிநிதிகளுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நடைபெற்ற பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பற்றி விவரித்த அவர் லட்சக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களுக்கு இத்திட்டம் பெரிய நிவாரணத்தை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டார் பிரதமர் திரு

வெங்கைய்யா நாயுடு அறிவுறுத்தி உள்ளார் அவையில் இன்று இதனைத் தெரிவித்த அவர் அவை நடவடிக்கைகளை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரவ விடுவது அவை உரிமையை மீறிய செயலாகும் என்றும் அவை விதிகளுக்கு புரம்பானது என்றும் சுட்டிக்காட்டினார் உறுப்பினர்கள் இத்தகைய தேவையற்ற நடவடிக்கைகளை எனவு கைவிட வேண்டுமென்றும் அறிவுறுத்தினார்

இருக்கைக்கு சென்று அமருமாறு அவைத்தலைவர் அவர்களை விடுத்த கோரிக்கையையும் மீறி எழுப்பியவாறே காணப்பட்டதால் அவையிலிருந்து வெளியேற அவைத் தலைவர் உத்தரவிட்டார் ஆனால் வெளியேறாததால் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது மீண்டும் அவை கூடியபோது தற்காலிக நீக்கம் செய்யப்பட்ட மூவரும் அவையில் அமர்ந்தவாறே காணப்பட்டதால் அவர்களை அப்புறப்படுத்த அவைத்தலைவர் அவை காவலர்களுக்கு உத்தரவிட்டார்

மாநிலங்களவையில் பூஜ்ஜிய நேரத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை இப்பிரச்சனையை எழுப்பியபோது இதனைத் தெரிவித்த அவர் இத்தகைய சம்பவங்கள் ஏற்றுக் கொள்ள முடியாதது என்றும் குறிப்பிட்டார் இலங்கை அரசிடம் இந்தியாவின் கண்டனத்தை எடுத்துரைத்திருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார்

ஆசியாவின் மிகப்பெரிய சர்வதேச விமானக் கண்காட்சியைஇன்று பெங்களூருவில் துவக்கி வைத்து பேசிய அவர் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட விமானங்களை ஏற்றுமதி செய்யும் திறனை இந்தியா பெற்றிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டம் இனி உலகத்திற்காக இந்தியாவில் தயாரிப்போம் என்று முன்னேற வேண்டுமென்று வலியுறுத்தினார் இந்தியாவின் எல்லை ஒருமைப்பாட்டுணர்வை பாதுகாப்பதற்கான வலிமை நம் நாட்டிற்கு உள்ளதாக எடுத்துரைத்த அவர் எல்லையில் தற்போதுள்ள பாதுகாப்பு கட்டப்பாட்டு நடைமுறைகளை சீர்குலைக்கும் முயற்சிகளை சகித்து கொள்ள முடியாது என குறிப்பிட்டார் பிற நாடுகளின் உதவியால் இந்தியாவின் மீது தொடுக்கப்படும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் இந்த கண்காட்சியின் ஒருபகுதியாக அதிநவீன போர் விமானங்களின் வான் சாகசங்களும் இடம்பெற்றன

தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இன்று ஆட்சித்தலைவர்கள் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் திருவண்ணாமலை ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரியும் திருவள்ளுர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பொன்னையாவும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி விஜயலட்சுமி சேலம் ஆட்சியர் எஸ்

ராமன் உள்ளிட்டோர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திரு வகையில் இன்று தடுப்பூசி போட்டுக் கொண்டனர்

இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு

மு க தலைவர் திரு

க ஸ்டாலினும் அண்ணா நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் அண்ணாவின் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவில்லத்தில் மாநில ஊரக தொழிற்துறை அமைச்சர் திரு

பெஞ்சமின் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஈரோடு முதல் திருச்சி வரையுள்ள ரயில்பாதையில் ஆய்வுப் பணிகள் நடைபெறும் என்றும் தெரிவித்தார்

முன்னதாக ஈரோடு ரயில் நிலையத்தில் எஞ்சின் மற்றும் பெட்டிகளை இணைக்கும் பயன்பாட்டை அவர் துவக்கி வைத்தார்

இதேபோல் மத்திய மீன்வள மேம்பாட்டு ஆணையர் திரு பவுல் பாண்டியன் மத்திய மின்சார குழுமத்தின் உதவி இயக்குநர் திரு